நரேந்திர மோடி விருதுகளை வழங்கி கேலோ இந்தியா ஆப் செயலியை தொடங்கி வைத்தார்

அமைச்சர் வாங் யீ உடன் புல்வாமா பயங்கரவாத சம்பவம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் எடுத்துரைத்தார்

அமைப்புகளின் உயர் அதிகாரிகள் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர்

இறுதியாட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இளைஞர்கள் தங்களது கனவுகளை நிறைவேற்றும் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்ற வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் இரண்டு நாட்களாக நடைபெற்று வரும் தேசிய இளையோர் நாடாளுமன்ற திருவிழாவில் பேசிய அவர் இளைஞர்கள் தங்களின் திறளை மேம்படுத்திக் கொள்வது அவசியம் என்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அரகடன் ஒற்றுமையாக உழைத்து தங்களுக்குரிய பங்காற்ற வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார் மத்திய அரசு இளைஞர்களின் நலனைக் கருத்தில் கொண்டு சம வாய்ப்புகளை வழங்குவதற்கான திட்டங்களை செயல்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார் புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னமும் காவல்துறை நினைவுச் சின்னமும் இளைஞர்களுக்கு ஊக்கம் தருபவையாக உள்ளது என்று அவர் கட்டிக்காட்டினார்

மாநிலங்களவை மிகவும் குறைந்த நாட்களே செயல்பட்டதாகக் கூறினார் நாடாளுமன்றக் கூட்டங்களில் உறுப்பினர்கள் பயனுள்ள விவாதங்களை மேற்கொள்வதற்கு முன்வர வேண்டுமென்று வலியுறுத்திய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளில் எத்தகையப் பணிகளை மேற்கொண்டார்கள் என்பதைக் குறித்து இளைஞர்கள் கேள்வி கேட்க வேண்டுமென்று பிரதமர் தெரிவித்தார் இந்த திருவிழாவில் நாட்டில் விளையாட்டுத் திறனை ஊக்குவிப்பதற்கும் திறனமயான விளையாட்டு வீரர்களை அடையாளம் காண்பதற்குமான கேலோ இந்தியா ஆப் என்ற செயலியை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய மூன்று பெண்களுக்கு அவர் விருதுகளை வழங்கினார் ஜம்மு கஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் அண்மையில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் யீ யுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் ரஷ்யா இந்தியா சீனா கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இந்தியர்களுக்கு கோபமும் வேதனையும் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்புப் படைகளுக்கு எதிராக பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாக அவர் கவலை தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் அமைப்பும் பிற நாடுகளும் ஜெய்ஷே முகமது அமைப்பை தடை செய்துள்ள போது பாகிஸ்தானும் அதன் தலைவர்களும் இந்த அமைப்புக்கு ஆதரவாக செயவ்படுவது கேள்விக்குறியாக உள்ளதாக அவர் கூறினார் தமது பயணத்தின் போது திருமதி குஷ்மா ஸ்வராஜ் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கி லாவ்ரோவை சந்திக்கிறார் பாகிஸ்தானில் செயல்படும் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத முகாமின் மீது ரானுவ செயல்பாடு அல்லாத முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கையாக இந்தியா விமானத் தாக்குதல் நடத்தியது தொடர்பாகவும் ஜெய்ஷே முகமது தலைவர் மசூத் அஸார் ஐநா அறிவித்துள்ள பயங்கரவாதிகளின் பட்டியலில் இடம் பெற்றது தொடர்பாகவும் புல்வாமா தாக்குதல் சம்பவம் தொடர்பாகவும் இந்தக் கூட்டத்தில் இன்று விவாதம் நடைபெறுகிறது ஜம்முவில் ரஜோரி மற்றும் பூன்ச் மாவட்டங்களில் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் அத்தமீறி தாக்குதலை நடத்தியதையடுத்து இந்திய ரானுவம் பாகிஸ்தானின் ஐந்து நிலைகளை கட்டு வீழ்த்தியதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்

இதனால் பாகிஸ்தான் ரானுவத்தினர் பெரும்பாலானோர் காயமடைந்ததாகவும் இந்தியத் தரப்பில் ஐந்து வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வரும் இரு வீரர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாரமுல்லா மாவட்டம் யூரியிலும் அத்துமீறி தாக்குதல் நடைபெற்றதாக அவர் கூறினார் இந்த சும்பவங்களையடுத்து ஸ்ரீநகர் மற்றும் பட்காம் மாவட்டத்தில் இந்திய ரானுவ விமானங்கள் கண்காணிப்பு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் ஷோபியான் மாவட்டத்தின் மேமந்தர் பகுதியில் இன்று காலை பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு ஜெய்ஷே முகமது இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்புப் படையினர் மற்றும் காவல் துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்தப் பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன ரஃபேல் போர் விமான கொள்முதல் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்து திறந்தவெளி நீதிமன்றத்தில் விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக் கொண்டுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இது தொடர்பான மனுவை விசாரிப்பதற்கு நேற்று ஒப்புக் கொண்டது

ரஃபேல் போர் விமான கொள்முதல் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு முத்திரையிடப்பட்ட உறையில் கையெழுத்திடப்படாத ஆவணங்களைக் கொண்டு தீரப்பளித்துள்ளதால் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் ரஃபேல் போர் விமான கொள்முதல் வழக்கில் அரசு எடுத்த முடிவுகள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாகும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட அளவிலான பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உளவுப் பிரிவுத் தலைவர் றா அமைப்பின் தலைவர் உள்துறைச் செயலர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தற்பாதுகாப்புக்காக இந்தியா விமானத் தாக்குதல் நடத்திய பின்னர் நடைபெறும் இந்தக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது பத்திரிகையாளர் கௌரி வங்கேஷின் கொலை வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு விசாரணைக் குழு கல்பர்கியின் கொலை வழக்கையும் விசாரிக்குமாறு உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இந்த இரண்டு கொலை சம்பவங்களும் தொடர்புடையதாக கருதுவதாக கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கல்பர்கி கௌரி லங்கேஷ் கோவிந்த் பன்சாரே நரேந்திர தபோல்கர் ஆகியோரின் கொலை சம்பவங்களில் பொதுவான தொடர்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்பர்கியின் கொலை வழக்கு விசாரணையை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தார்வாட் அமர்வு மேற்பார்வையிடும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த கொலை சம்பவங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதால் அதனை ஒரே நீதிமன்றம் மேற்பார்வையிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

துத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டுமென்று உத்தரவிடக் கோரி வேதாந்த நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்துள்ளது வேதாந்தா நிறுவனம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் முறையிடுமாறு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மாநில அரசு ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு மறுத்த நிலையில் நீதிமன்றங்களை அந்நிறுவனம் நாடியுள்ளது பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது

வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா ஸ்வராஜுடன் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் மீது ராணுவ ரீதியிலான செயல்பாடுகளை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டதாக தகவல்கள் கூறுகின்றன ஆசிய மண்டலத்தில் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலை நிறுத்துவதற்கு அமெரிக்காவும் இந்தியாவும் நெருங்கிய முறையில் செயல்பட்டு வருவதாக மைக் பாம்பியோ தெரிவித்தார் வியட்நாமில் அமெரிக்க அதிபர் டொளால்ட் ட்ரம்ப் மற்றும் வட கொரிய அதிபர் கிம் ஜாய் உள் இடையே கொரிய தீபகற்பத்தில் அனுசக்தி பயன்பாட்டை தவிர்க்கும் உச்சி மாநாட்டிற்கு எமக் பாம்பியோவும் உடன் சென்றுள்ளார் கிரிக்கெட் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டுவண்ட்டி டுவண்ட்டி கிரிக்கெட் போட்டி பெங்களுருவில் இன்று நடைபெறுகிறது இரவு ஏழு மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது

இன்றையப் போட்டியைத் தொடர்ந்து இரு அணிகளும் ஐந்து ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடவுள்ளன